நரேந்திர மோடி மாணவர்களிடையே புதுதில்லியில் தற்போது கலந்துரையாடிவருகிறார்

அனைவருக்கும் அரசு வசதிகளை செய்து தரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார்

பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது இனி விரிவான செய்திகள் மாணவர்களுடன் கலந்துரையாடுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் தாம் மேலும் மேலும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் தல்கோத்ரா மைதானத்தில் தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து நாடு முழுவதிலும் இருந்து வந்த மாணவ மாணவியருடன் பிரதமர் கலந்துரையாடி வருகிறார் நாடு முழுவதிலுமிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றார்கள்

பதற்றம் இல்லாமல் தேர்வை சந்திப்பது எப்படி என்பது உள்ளிட்ட மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் தேர்வில் தோல்வி ஏற்பட்டால் தொய்வு அடையத்தேவையில்லை என்றும் தோல்வியையே வெற்றியின் படிக்கட்டாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டார் தேர்வில் மதிப்பென் பெறுவது மட்டுமே முக்கியம் அல்ல என்றும் தேர்வில் தோல்வியடைவதால் மனம் உடைந்துபோக தேவையில்லை என்றும் கூறினார் தேர்வில் ஏற்படும் அழுத்தங்களுக்கு தேர்வுக்கு அப்பாற்பட்ட அம்சங்களும் காரணம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் சந்திரயான் செயற்கைக்கோள் விண்வெளியில் செலுத்தப்படுவது வெற்றி பெறுமா என்று சந்தேகம் இருப்பதாகவும் அதனால் அந்த நிகழ்ச்சியில் தாம் கலந்தகொள்ள வேண்டாம் என்று ஆலோசனை கூறப்பட்டதாகவும் அங்கு செல்வது அவசியம் என்று கருதியதால் தாம் அங்கு சென்றதாகவும் பிரதமர் தமது அனுபவத்தை எடுத்துரைத்தார் பெற்றோர்களின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் மாணவர்கள் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்ள அவர்களின் பெற்றோர் அதிக நேரத்தை செலவிடுவதாகவும் கூறினார் பள்ளிப்பாடம் அல்லாதவற்றை தங்கள் பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவர்களுக்கே பெற்றோர்கள் விட்டுவிட வேண்டும் என்றம் அவர் ஆலோசனை கூறினார் நவீன தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் நவீன தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்று குறிப்பிட்டார் நமது வீடுகளில் ஒரு அறையை தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத அறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் உள்ளே செல்லும் போது நவீன தொழில்நுட்ப கருவிகளை உடன் எடுத்துச்செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஆலோசனை கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து வட்சும் கோடி டாவர் அளவுக்கு உயர்த்துவதில் தொடர்புடைய அனைவருக்கும் அரசு வசதிகளை செய்து தரும் என்று மத்திய நிதியனமச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் சென்னையில் நேற்று மாலை நானிபால்கிவாலா உரைக்கோவை நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார் ஐந்து லட்சம் கோடி டாலர் என்பது கற்பனையானது அல்ல நடைமுறை சாத்தியமானதுதான் என்று அவர் குறிப்பிட்டார் அரசு வளர்ச்சியை உயர்த்த வேண்டும் என்பதில் அல்லாமல் மறுமலர்ச்சியுடன் கூடிய வளர்ச்சியையே விரும்புகிறது என்றும் அவர் கூறினார் டிஜிட்டல் பரிவர்த்தனையில் நாட்டின் முன்னேற்றம் உலகையே வியக்க வைத்துள்ளது என்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மேலும் கூறினார் குடியரிமை திருத்தச்சுட்டத்தை எதிர்த்து தலைநகர் தில்லியில் ஷஹின்பாக் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யக்கோரி காவல்துறையிடம் புகார் செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரும் சிரமம் ஏற்பட்டது என்றும் அவர்கள் வெகுதூரம் கற்றிக்கொண்டு சாலை மார்க்கத்தில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றும் காவல்துறையிடம் புகார் செய்யப்பட்டது இப்படி இடையூறு செய்தவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு மலுதாரர் கோரியிருப்பதாக தில்லி காவல்துறை தெரிவித்தது வாக்காளர்கள் முக அடையாளத்தை பதிவு செய்து அதன் அடிப்படையில் வாக்களிக்க அனுமதிக்கும் முறையை தெவங்கானா தேர்தல் ஆணையம் பின்பற்றவுள்ளது இதன்மூவம் வாக்களிப்பில் ஆள் மாறாட்டத்தை தவிர்க்க முடியும்

இந்த புதிய முறையில் வாக்காளர் ஒருவர் நிராகரிக்கப்பட்டாலும் அவரது வாக்களிக்கும் உரிமை பறிபோகாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதபற்றிய முழு விவரமும் அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் அலுவலர்களுக்கும் விளக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது நமது நாகரீகம் கலாச்சாரம் அறிவாற்றல் முதலியவற்றை காட்டும் சாளரமாக மொழிகள் விளங்குவதால் தொன்மையான மொழிகளை பாதுகாப்பதும் ஊக்குவிப்பதும் அவசியம் என்று குடியரசு நமது துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மற்றும் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை அவர் நேற்று பார்வையிட்டார் தாய் மொழியை பாதுகாக்க இயக்கம் நடத்தப்பட வேண்டும் என்றும் குடியரசு துணைத்தலைவர் வலியுறுத்தினார்

ஆந்திரப்பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் கடற்கரையிலிருந்து கே நான்கு என்ற இந்த ஏவுகணை நேற்று செலுத்தப்பட்டது இந்திய ரானுவத்தின் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி அபிவிருத்தி அமைப்பு இந்த ஏவுகணையை தயாரித்துள்ளது

நாட்டின் தரை கடல் ஆகாய பாதுகாப்புக்கு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து செலுத்தப்படக்கூடிய இந்த ஏவுகணை ரகம் மிகவும் முக்கியமானது இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் பொருளாதார வரம்புகளையும் தாண்டி நெருக்கமான பரஸ்பர உறவை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றுஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கற்றுக்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமத் ஜியாவுதி கூறியிருக்கிறார்

இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் நீண்டகாலமாக வர்த்தகம் மற்றும் இதர உறவுகள் கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார்

மரிப் நகரில் ராணுவ முகாம் ஒன்றில் உள்ள மசூதியில் மாலை நேர தொமுகை நடந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் பொது மக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் என இருதரப்பினரும் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது இரக்கமற்ற முறையில் பதிவடி கொடுக்கப்படும் என்றும் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தாா் இந்த தாக்குதலுக்கு இதுவரை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை அமைக்க தமிழக அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக அரசு சார்பில் திருவள்ளுவர் தினம் மற்றும் பல்வேறு மாநில விருதுகளை அவர் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி விருதாளர்களை கவுரவித்தார்

குமரிக்கண்டத்தின் தொன்மை வரலாறு தமிழ் மொழியின் பழமையை பறைசாற்றுவதாக அவர் தெரிவித்தார்

இதன் இறுதிப்போட்டி விரைவில் நடைபெறும் இன்றைய போட்டிகளில் பளுதூக்குதல் ஹாக்கி நீச்சல் ஆகியவை இடம்பெறுகின்றன

சிறந்த ஆட்ட நாயகனாக அவர் அறிவிக்கப்பட்டார்